செலுத்தப்பட்டகு

இந்தியமருத்துவஆணையமசோதாமக்களவையில் இன்றுஅறிமுகப்படுத்தப்பட்டது

கழகுபிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது

தங்கப் பதக்கம் வென்றுள்ளது

இதனையடுத்துசசந்தரயான் இரண்டுவிண்கலம் நிலவுக்கானபயணத்தைதொடங்கியுள்ளது

இரண்டுவிண்ணில் செலுத்தப்பட்டசிலநிமிடத்தில் மக்களவைதலைவர் சந்தராயன் திருஓம் பிர்லாமற்றம் மாநிலங்களவைதலைவர் திருவெங்கப்யாநாயுடு ஆகியோர் விஞ்ஞானிகளின் சாதனையைபாராட்டியுள்ளனர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளவாழ்த்துசெய்தியில் குடியரசுத் தலைவர் இந்தவிண்கலம் புதிய ஆராய்ச்சிகளையும் புதியகண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்ளவிருப்பதுகுறித்துமகிழ்ச்சிஅடைவதாககூறியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளவாழ்த்தசெய்தியில் சந்திரயான் இரண்டுவிண்கலம் மேற்கொள்ளவிருக்கும் ஆய்வுகள் இதுவரை இல்லாதஅளவிற்கு புதியபரிசோதனைகளாகஅமையும் என்றும் இஸ்ரோவிஞ்ஞானிகளின் இந்தசாதளைகளால் இந்தியாவிற்குஉலகஅறிவியல் அரங்கில் புதிய இடம் கிடைத்திருப்பதாகதெரிவித்துள்ளார் உள்நாட்டுதொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள ஆய்வுக்கருவிகள் இந்தியர்களுக்குமேலும் பெருமையைசேர்த்துள்ளதாகஅவர் கூறியுள்ளார் இஸ்ரோவிஞ்ஞானிகளின் முயற்சியால் இரண்டாவதுமுறையாகநிலவைஆராயும் கடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனைபெருமையாககருதுவதாகவும் காங்கிரஸ் செய்திதொடர்பாளர் திருரன்தீப் சிங் சுர்ஜிவாலாதெரிவித்துள்ளார் திருஎடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துசெய்தியில் இஸ்ரோவிஞ்ஞானிகள் சரித்திரம் முதலமைச்சர் படைத்திருப்பதாகவும் தமிழகமக்களின் சார்பில் இந்தியவிஞ்ஞானிகளுக்குதமது பாராட்டுகளைதெரிவித்துக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசியமருத்துவஆணையத்திற்கானமசோதாமக்களவையில் இன்றுஅறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியமருத்துவகவுன்சில் சட்டத்தைமுற்றிலும் மாற்றிஅமைப்பதற்கு இந்தமசோதாவகைசெய்கிறது மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் திருஹர்ஷ் வர்தன் இந்தமசோதாவை இன்றுஅறிமுகம் செய்தார் மருத்துவக் கல்வியைதரமானதாகஉயர்த்துவதற்கு இந்தமசோதாவகைசெய்கிறது

இந்தியாவின் கிழக்குகடற்படைபகுதிகளைகண்காணிப்பதற்கு இந்தியகடற்படையின் கடல் கழுகுகள் என்றசிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாககடற்படைதலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் கிழக்குகடற்படையில் குறிப்பாகதமிழககடலோரப் பகுதிகளில் கண்காணிப்பைபலப்படுத்துவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாககூறினார் உள்நாட்டுதொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டார்னியர் ரகவிமானத்தின் மூலம் துல்லியமாககண்காணிப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்வதற்குமுயற்சிமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் இயற்கைபேரிடர் சமயங்களில் உதவவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அதிவேகமாகசெயல்படும் வகையில் இந்தசிறப்பு படை இயங்கும் என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியபெருங்கடல் பகுதியிலும் ரோந்தபணிகளைமேற்கொள்வதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாககடற்படைதலைவர் தெரிவித்தார்

அம்மாவட்டதேர்தல் அலுவலர் திருசண்முகசுந்தரம் இதனைவெளியிட்டார்

நடப்பு கல்விஆண்டிலேயேசேலம் மாவட்டத்தில் புதியசட்டக் கல்லூரி தொடங்கப்பட்டுமாணவர் சேர்க்கைநடைபெறும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

இதனால் கந்துவட்டிகொடுமையில் இருந்துமக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மழைநீர் விணாகக்கூடாதுஎன்றஅடிப்படையில் நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

இலங்கையில் தாக்குகல் நடைபெறக்கூடும் என்பதைஉரியநேரத்தில் தமிழகஉளவுப் சார்பில் பிரிவு மத்திய அரசுக்குதெரியப்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதஅமைப்புகளைகட்டுப்படுத்துவதற்குமத்திய அரசுடன் இணைந்துமாநிலஅரசுநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாகவும் அவர் கூறினார் சென்னை சேலம் விரைவுச் சாலைஅமைக்கும் திட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படாதவகையில் திட்டத்தைசெயல்படுத்துவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகதிருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார்

அப்போதபேசியஅவர் நிலத்தடிநீர் மட்டத்தைஉயர்த்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஜல் சக்திஅபியான் திட்டம் மிகுந்தபயனுள்ளதாக இருக்கும் என்றார் தமிழகத்தின் பல்வேறுமாவட்டங்களில் அடுத்தசிலநாட்களுக்குலேசானதுமுதல் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையத்திள் துணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

சரத்கமல் சத்தியன் இணைவெள்ளிப் பதக்கத்தைவென்றது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பூஜா க்ருத்விகா இணை தங்கப்பதக்கத்தையும் ஸ்ரீஜா அக்குலா மௌஷ்மிபால் இணைவெள்ளிப் பதக்கத்தையும் வென்றன தமிழ்நாடுபிரிமீயர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி இன்றுமதுரைஅணியைஎதிர்கொள்கிறது